மத்தியில் பிஜேபி மட்டும்தான் நிலையான ஆட்சியை அளிக்க இயலும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் நேற்று வந்தவாசியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின்போது அஇஅதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நலனுக்காக திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மக்கள் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று திருமங்கலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கூறினார் கடந்த மக்களவை தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய என்றும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் நேற்று ராமநாதபுரத்தில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்னையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு பியூஸ் கோயல் கூறினார் தலைமையிலான கூட்டணி அஇஅதிமுக சந்தர்ப்பவாத அடிப்படையிலானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் நேற்று அரியலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுகளை கொண்ட கட்சிகள் அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார் அஇஅதிமுக கூட்டணி இயற்கையாக அமைந்தது என பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் நேற்று பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக தான் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றார் தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இந்த திரு ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சிப் பொறுப்பில் இருப்பவர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் நேற்று விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை பட்டியலிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு ஊழலற்ற நிர்வாகத்தை செய்துள்ளதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா உறுதி விஜயகாந்த் கூறியுள்ளார் நேற்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் வலிமைமிக்க பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டார்

சத்தியபிரதா சாஹூ திரு சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் வாக்காளர் அட்டையாள அட்டை இல்லாதவர்கள் மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்குமாறும் வலியுறுத்தி உள்ளார்

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது சிவகங்கை மக்களவை தொகுதி

ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது

சீனியர் பிரிவில் இந்தியாவிற்கு மற்றொரு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று போலந்தை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் ப்ரினித் கஷ்யப் ஸ்ரீகாந்த் பிரணாய் மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் அபர்ணா ஸ்ருதி இணையும் அஸ்வினி பொண்ணப்பா சிக்கி ரெட்டி இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணையும் பிரணாப் சிவம் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன